முடிவு செய்துள்ளது

மோடி இன்று தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

ஆசியாவின் மிகப் பெரிய ஒருங்கிணைந்த கால்நடைப் பூங்காவை முதலமைச்சர் திரு

பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று திறந்து வைக்கிறார்

மற்ற பகுதிகளிலும் படைகளை சுமூகமாக திரும்ப பெறுவது என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன

இது ஒரு நல்ல துவக்கம் என்றும் இதை அடிப்படையாக வைத்து மற்ற பகுதிகளிலும் படைகளை இருநாடுகளும் திரும்ப பெற்று எல்லைப்பகுதிகளில் அமைதியான சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் மேற்கு பகுதிகளில் தற்போதுள்ள எல்லைப் பிரச்சினைகள் குறித்து இருதரப்பும் விரிவாக விவாதித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இருநாடுகளின் ராணுவ அதிகாரிகளும் இது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்தை நடத்த முடிவு செய்துள்ளனர் தற்போதுள்ள நிலைமைகளை கட்டுக்குள் வைத்து இருநாடுகளுக்கும் பிரச்சினைகளை குமூகமாக தீர்த்துக்கொண்டு எல்லைப் பகுதிகளில் சகஜநிலை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே சேலத்தில் பிஜேபி இளைஞர் அணி மாநில மாநாட்டில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சீனாவுடன் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் தற்போது எல்லைப்பிரச்சினையில் ஒரு பகுதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அசாம் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களின் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் எரிவாயு திட்டங்கள் உட்பட முக்கிய திட்டங்களை பிரதமர் பல திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

இத்திட்டங்கள் வடகிழக்கு மாநிலங்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதுடன் வளர்ச்சிகளையும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மேற்கு வங்க மாநிலம் நாட்டின் வளர்ச்சிக்காக பல சிறந்த தலைவர்களை உருவாக்கி தந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அம்மாநிலத்தை தொடர்ந்து வளர்ச்சிப்பாதையில் கொண்டுசெல்ல மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாக தனது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்

மெட்ரோ ரயிலின் விரிவாக திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்

நான்கு புள்ளி ஒரு கிலோ மீட்டர் தூரத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காளி மற்றும் தட்சினேஷ்வர் ஆலயங்களை லட்ச கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பார்வையிட வசதி செய்யப்பட்டுள்ளது

இத்திட்டங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு பயனங்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்ள உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பாரம்பரிய புகழ்பெற்ற கேரள மாநிலத்தை நாட்டின் பிறபகுதிகளில் ரயில்பாதைகள் திட்டங்கள் மூலம் இணைக்க ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த கேரள மாநிலத்தில் மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கேரளாவில் ரயில்வே பணிகளை மேம்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு தொடர்ந்து அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதாகவும் அவர் கூறினார்

இதுவரை ஒரு கோடியே எட்டு லட்சும் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஆசியாவின் மிகப் பெரிய ஒருங்கிணைந்த கால்நடைப் பூங்காவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் தலைவாசலில் இன்று திறந்து வைக்கிறார்

புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாராயணசாமி தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோரவுள்ள நிலையில் அக்கூட்டணியைச் சேர்ந்த இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் திமுகவைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் காங்கிரஸை சேர்ந்த திரு வட்சுமி நாராயணன் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை பேரவைத் தனலவர் திரு சிவக்கொழுந்து விடம் நேற்று வழங்கினர் இதனை உறுதி செய்த பேரவைத் தலைவர் அந்தக் கடிதங்கள் குறித்து தாம் ஆய்வு செய்து வருவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதுவரை காங்கிரஸின் ஐந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்படஆறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜிநாமா செய்துள்ளனர் ஒரு காங்கிரஸ் சுட்டப்பேரவை உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்

கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை கேரளா அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மோகன்பஹான் அணியை எதிர்கொள்கிறது